மக்களவை தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது

திரு சிபு சோரென் ஆகியோர் இன்று தேர்தல் களத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள்

வாக்குகள் வரும் வியாழக்கிழமை எண்ணப்பட உள்ளன

இந்திய அணியினர் பங்கேற்கும் முதலாவது போட்டி நாளை மறுநாள் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள்

பிரதமர் திரு நரேந்திரமோடி

பிஜேபி மூத்த தலைவர்களான திரு மகேந்திரநாத் பாண்டே திருமதி கிரோண் கெர் திரு சன்னி தியோல் திரு ரவி கிஷண் சிரோமணி அகாலிதள் தலைவர் திரு சுக்வீர் சிங் பாதல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி மீரா சூமார் திரு சத்ருகன் சின்ஹா ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு சிபு சோரன் ஆகியோரின் வெற்றி தோல்வி இன்றைய தேர்தல் மூவம் தீர்மாளிக்கப்படும் தேர்தல் நியாயமாகவும் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதிசெய்ய விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோவாவில் பளாஜி சுட்டப்பேரவை தொகுதிக்காள இடைத்தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த மார்ச் மாதம் பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மனோகர் பாரிக்கர் மரணமடைந்ததை அடுத்து இந்தத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பான புகார்களை விசாரிப்பது குறித்த தேர்தல் ஆணையத்தின் உள்விவகாரங்களில் ஊடகங்கள் தலையிடுவது குறித்து தே்தல் ஆணையம் அதிருப்தி தெிவித்துள்ளது இத்தொடர்பான செய்திகள் விரும்பத்தகாத மற்றும் தவிர்க்கப்பட வேண்டிய சர்ச்சைகள் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையத்தின் முத்த அதிகாரிகளும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த சர்ச்சை எழுந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலில் இன்று நடைபெறும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவின்போது மக்கள் முழுமையாக வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் மக்களின் வாக்குகள்தான் வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி பாதையை வடிவமைக்கும் என்று அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் முதன்முறை வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிப்பார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்களவை மற்றும் நான்கு மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் முடிவுகளை அதிகாரபூர்வமாகவும் உடனுக்குடனும் வழங்குவதற்கு அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது நாட்டின் மிகப்பெரிய வலைப்பின்னலாக உள்ள அகில இந்திய வானொலி முதன்முறையாக நாற்பது மணிநேரத்திற்கு தொடர்ந்து தேர்தல் முடிவுகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தவிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசனின் குதந்திர தேசிய கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது எதிர்க்கட்சியாள தொழிலாளர் கட்சியை விட அதிக எண்ணிக்கையில் இடங்களை கைப்பற்றி மொரிசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் தோல்வியை ஏற்றுக்கொண்டு எதிர்க்க்ட்சி தலைவர் திரு பில் ஷார்ட்டன் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் இருப்பினும் தேர்தல் இறுதி முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை

பங்களாதேஷில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமரும் தேசியவாத கட்சியின் தலைவருமான திருமதி கவிதா ஜியாவின் உடல்நிலை கடந்த ஒரு வாரமாக மோசமான நிலையில் சுகாதாரமற்ற சூழலே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது

பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் நிலைக்குழ உறுப்பினர் ஜமீருதின் சர்க்கார் இன்று டாக்காவில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார் தனிமை மற்றும் உரிய சிகிச்சை இல்லாததன் காரணமாக இதயநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் கலிதா ஜியா பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

அவர் விரும்பும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதி அளிக்கவேண்டும் என்றும் அரசிடம் கோரப்பட்டுள்ளது இரண்டு ஊழல் வழக்குகளில் பத்தாண்டு காலம் சிறை தண்டளை விதிக்கப்பட்ட கலிதா ஜியா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து டாக்காவிலுள்ள இருநூறு ஆண்டுகள் பழமையான சிறையில அடைக்கப்பட்டுள்ளார் எல் டி டி ஈ யினரின் பிரிவினை வாதத்திற்கு எதிரான சண்டையில் வெற்றி பெற்று பத்து ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருப்பதை குறிக்கும் வகையில் இலங்கையில் நான்கு நாள் நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியுள்ளன முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற சண்டையின்போது தங்கள் இன்னுயிரை ஈந்த ரானுவ வீரர்களை நினைவுகூரும் வகையில் அமைதியின் பத்தாண்டு என்பதை மையப்பொருளாக கொண்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக ரானுவ தளபதி லெப்டினெள்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயகே தெரிவித்தார் இதன் முக்கிய நிகழ்வான தேசிய போர் நாயகர்கள் தினம் இன்று அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் நடைபெறவுள்ளது முப்படைகள் மற்றும் காவல்துறையில் பணியாற்றி உயிர்நீத்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள்

ஒடிசா மாநில சட்டப்பேரவையை கலைக்க அம்மாநில அமைச்சரவை முறைப்படி ஆளுநருக்கு பரிந்துரைத்துள்ளது முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் தலைமையிலான தற்போதைய பிஜூ ஜனதாதள அரசின் கடைசி அமைச்சரவைக் கூட்டம் இதுவாகும்

மருந்துகளின் விலையை குறைக்கும் தொடர் முயற்சியின் ஒருபகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

சுதிர்மன் கோப்பை பேட்மின்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் சீனாவிலுள்ள நானிங் நகரில் இன்று காலை தொடங்கியது பி வி சிந்து சாய்னா நேவால் கிடாம்பி ஸ்ரீ காந்த் ஆகியோரை கொண்ட இந்திய அணியினர் ஒன்று டி பிரிவில் இடம்பெற்றுள்ளனர் இதற்கு எதிரான அணியில் சீனாவும் மலேசியாவும் உள்ளன இந்திய அணி மலேஷிய அணிக்கு எதிரான முதலாவது ஆட்டத்தில் நாளை மறுநாள் விளையாடுகிறது

ஒவ்வொரு குழுவிலிருந்தும் முதல்நிலை பெறும் இரண்டு அணிகள் கால் இறுதி கற்றுக்கு தகுதிபெறம் இந்தப் போட்டித்தொடரில் இதுவரை இந்திய அணி பதக்கம் பெற்றதில்லை

தென்கொரிய அணி நடப்பு சாம்பியனாக உள்ளது இன்றைய முதல் நான்கு தொடக்க ஆட்டங்களில் இந்தோனேஷியா வெற்றி பெற்றது ஆடவர் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆடவர் மகளிர் இரட்டையர் பிரிவு ஆகிய போட்டிகளில் இந்தோனேஷிபாவிடம் இங்கிலாந்து வீரர்களும் வீராங்கனைகளும் தோல்வியடைந்தனர் இந்தியா ஒபள் சர்வதேச இரண்டாவது குத்துச் சண்டை போட்டித் தொடர் குவஹாத்தியில் நாளை தொடங்குகிறது

நாளை தொடங்கவுள்ள போட்டித்தொடரில் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற பட்டுரோவ் போகோ மிர்ஸாகலிலோ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் எமது செய்தி அறிக்கைகளை நேயர்கள் கேட்கலாம்